கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் அக்கப்படத்தேவையில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரங்கிரெட்டி அஸ்வினி பொன்னப்பா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது

உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி வழங்கும் திட்டம் இந்தியாவில் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது என்றும் அது இந்தியாவை தற்சார்பு கொண்டதாக மாற்றியுள்ளது என்றும் அவர் கூறினார் கோவிட் தொற்றுக்கு எதிராக முக்கிய பங்காற்றிய முன்கள பணியாளர்களை பாராட்டிய பிரதமர் அவசரகால தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு மருத்துவர்கள் மற்றும் நிபுனர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் கோவிட் தொற்றுக்கு எதிராக அச்சமின்றி களப்பனியாற்ற சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்வது மிகவும் அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தினார் பிரதமரிடம் கலந்துரையாடிய பயனாளிகள் தடுப்பூசி போட்ட பின்னர் தாங்கள் நன்றாக இருப்பதாகவும் எந்த பிரச்சினையும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தனர்

நாளை ராமேஸ்வரத்தில் மீனவர் சங்கத்தினருடன் ஆலோசனை நடத்தவுள்ள அவர் மதுரையில் கடல்பாசி பதப்படுத்தும் நிலையத்தை ஆய்வு செய்வார் பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் சந்தித்து கால்நடை பராமரிப்பை ஊக்குவித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அதிகரிக்க மத்தியஅரசு உதவவேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்

கோவிட் தொற்றை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு பள்ளிக் குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்தும் கலை நிழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரகதின நிகழ்ச்சிகளை வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் அதனை வீட்டிலிருந்தே கண்டு மகிழுமாறு அரசு கேட்டுக்னெண்டுள்ளது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 குடியரசு தினத்தன்று கிராமசபை கூட்டத்தை நடத்துவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் பதிலளித்த வழக்கறிஞர் கிராமசபை கூட்டத்தை நடத்துவதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என தெரிவித்தார்

இந்த னல கட்டத்தில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய அரசுடன் விவசாயிகள் போராட்டம் தொடர்பான அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதித்து உரிய தீர்வு எடுக்கலாம் என மத்தியஅரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் விவசாயிகளின் சங்கங்கள் இந்த திட்டத்தை நிரானித்ததுடன் வேளான் சட்டங்களை ரத்து செய்யவேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறத்தின

கங்கைகொண்ட சோழபுரத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இதுவரை ஆறு கட்டங்களாக அகழ்வராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது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

அழைப்பாளர்கள் அனைவரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியை கடைபிடித்து நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்வது சும்பந்தமாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணைஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர் வேலூரில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் துய்மை இந்தியா இயக்கம் குறித்த விழிப்புணர்வு முனம் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் திரு எம் அண்ணாதுரை உட்பட பலர் கலந்துகொண்டனர் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாவட்ட ஆட்சியர் திரு திளேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று நேரில் வழங்கி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தஞ்சாவூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் திருவாரூர் மாவட்டம் சேரன்குளம் ஊராட்சியில் தூய்மை இந்தியா இயக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை அதிகப்படுத்தும் வகையில் முழுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார்

இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமீர் வர்மா தோல்வியடைந்தார்

மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தடகள வீரர்கள் இதில் கலந்தகொண்டுள்ளனர்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது